பிரதமர் திருநரேந்திர மோடி வரும் பத்தாம் தேதி நடைபெறும் இருபதாவது ஷங்காய் ஒத்தழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார்

அடுத்த இஐந்தாண்டுகளில் இந்தியாவை வாகன உற்பத்தி மையமாக உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

பிரதமரின் வேலைவாய்ப்புத் திட்டத்தின் பெயரில் முறைகேடாள அறிவிப்புகள் வெளியாகியிருப்பது தொடர்பாக மக்கள் கவனத்துடன் இருக்குமாறு மத்திய அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட்டில் அபுதாபியில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது பிளே ஆஃப் கற்றில் ஐதராபாத் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களுர் அணியை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திருநரேந்திர மோடி வரும் பத்தாம் தேதி நடைபெறும் இருபதாவது ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார் ரஷ்ய அதிபர் திரு புதின் தலைமையில் காணொளி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் அவர் இந்திய குழுவிற்கு தலைமையேற்பார் முதல் முறையாக காணொளி காட்சி மூவம் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியா மூன்றாவது முறையாக கலந்து கொள்கிறது

அடுத்த இந்தாண்டுகளில் இந்தியாவை வாகன உற்பத்தி மையமாக உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் காணொளி காட்சி மூலம் நடைபெற்ற மின் வாகனம் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவில் மின் வாகன உற்பத்தி சந்தையை விரிவாக்குவதற்கான கொள்கை வடிவமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் மின் வாகன விலையை குறைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு செயல்படுத்தி வரும் விவசாயிகளுக்கான நலத் திட்டம் சுகாதார திட்டம் போன்றவற்றை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தவதற்கு பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வரவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தை ஆளும் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசியல் வன்முறையைக் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் பெண்களுக்கு எதிராள வன்முறை மேற்கு வங்கத்தில் அதிகரித்திருப்பதாக அவர் சுட்டிக் காட்டினார் மேற்கு வங்கத்திற்கு பயனம் மேற்கொண்டுள்ள அவர் தக்ஷினேஸ்வர் ஆலயத்தில் வழிபட்டார் பிரபல இசைக் கலைஞர் அஜோய் சக்ரபோதியை அவர் சந்தித்து பேசினார் மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் புதுதில்லியில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் காந்தியடிகளின் வாழ்க்கை சுரிதம் அடங்கிய அழி நவீன காணொளி காட்சியை நேற்று தொடங்கி வைத்தார்

மனித குலத்திற்கு தேவைப்படும் மனித நேயத்தை காந்தியடிகள் தமது வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தியதாக கூறினார் அவரது வாழ்ககை சரிதையை பிரபலப்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்ப உத்திகளைக் கையாள வேண்டும் என்று வலியறுத்தினார் கலாச்சாரத்திற்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் காந்தியடிகளின் சிந்தனை உதவியிருப்பதாக மத்திய கலாச்சார துறை அமைச்சர் திரு பிரஹலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

வால்மீகி நகர் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலும் இன்று நடைபெற உள்ளது

இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தின் கீழ் கடன் தருவதாக தனி நபர்களும் சில முகவர்களும் முறைகேட்டில் ஈடுபடுவதாக தெரிய வந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது கடன் அனுமதிக்கான போலி முத்திரை கடிதங்கள் தரப்படுவதாகவும் இத்தகைய ஏமாற்று வேலையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக காவல் துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது

இதில் இந்தியாவில் மட்டும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன

அமெரிக்காவும் இந்தியாவும் நீண்ட கால நட்புறவு கொண்ட நாடுகள் என்றும் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடுகள் போன்றவற்றில் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் புநீவத்சவா கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அமெரிக்க அதிபர்களுடன் நல்லுறவு பாராட்டியுள்ள நாடு எனறும் அவர் கட்டிக் காட்டினார் மற்றொரு கேள்விக்குப் பதிலளித்த அவர் வெளியுறவுத் துறை செயலர் திரு

அவர் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் முன்னதாக டாஸ்வென்ற ஐதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

நாளை அபுதாபியில் நடைபெறும் இரண்டாவது பிளே ஆஃப் கற்றில் ஐதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்ளும்